புதுதில்லிக்கும் இன்று வந்துசேர்ந்தனர் பாகிஸ்தானில் உள்ள கர்த்தார்பூர் குருத்வாராவிற்கு புனித பயணம் செல்வது இன்று நள்ளிரவு முதல் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது

மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு கமல்நாத் அம்மாநில சட்டப்பேரவையில் நாளை நம்பிக்கை வாக்கு கோருகிறார் இனி விரிவான செய்திகள் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதில் சார்க் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பது குறித்து சார்க் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் காணொலிக் காட்சி வாயிலாக நடத்திய ஆலோசனையின் தொடக்க உரையில் இவ்வாறு கூறினார்

அண்டை நாடுகளுக்கும் இதுதொடர்பாக உதவியதை பிரதமர் சுட்டிக்காட்டினார்

பின்னர் ரானுவ மருத்துமனையில் பரிசோதனை செய்யப்பட்டதில் இவர்கள் அனைவரும் நலமுடன் இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கலோனல் சம்பித் கோஷ் தெரிவித்துள்ளார் இவர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

இதேபோல ஜோத்பூரிலும் ரானுவ மருத்துவ முகாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறிய அவர் கொரோனா வைரஸ் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் கலோனல் சம்பித் கோஷ் தெரிவித்துள்ளார்

இவர்கள் அனைவரும் அங்குள்ள இந்திய திபத் பாதுகாப்பு படைவீரர்கள் முகாமுக்கு அழைத்து செல்லப்பப்டார்கள் உலகில் எந்த நாட்டிலும் உள்ள இந்தியர்கள் கொரோனா தொற்றுக்கு உள்ளானாலும் அவர்களை அளழத்து வருவதில் அரசு உறுதியாக உள்ளதென்று கூறிய அவர் இதற்கு உறுதி துணையாக இருந்த இத்தாலி அரசுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் நலனை உறுதி செய்வதில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது

இதற்கு கூடுதல் செயலாளர் திரு தம்மு ரவி சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் வெளிநாட்டில் உள்ள இந்தியர்களின் நலன் குறித்து இந்திய தொண்டு நிறுவனங்கள் இரவு பகலாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுவருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இது தொடர்பான தகவல்களுக்கு தொலைபேசி மற்றும் மின்னஞ்சல் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது வெளிநாடு வாழ் இந்தியர்களின் கொரோனா பாதிப்பு குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கரும் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஹர்ஷ்வர்தன் ஷிரிங்லாவும் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் கொரோனா வைரஸ் தாக்கியதில் உலகம் முழுவதும் ஐந்தாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர்

தேனி கன்னியாகுமரி திருப்பூர் கோவை நீலகிரி கிருஷ்ணகிரி திருநெல்வேலி தென்காசி திருவள்ளுர் வேலூர் திருப்பத்தூர் ஈரோடு ராணிப்பேட்டை திண்டுக்கல் தர்மபுரி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள எல்லையோர திரையரங்குகளையும் வணிக வளாகங்களையும் இம்மாத இறுதிவரை மூடுமாறு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது

இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இந்த நோயினை கண்டறிவதற்கான சோதனை மையங்கள் கூடுதலாக ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

பாகிஸ்தானில் உள்ள கர்த்தார்பூர் குருத்வாராவிற்கு புனித பயணம் செல்வதும் அதற்காக முன்பதிவு செய்வதும் இன்று நள்ளிரவு முதல் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் அக்சுறுத்தலை அடுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதேபோல பாகிஸ்தான் வழியாக மற்ற நாடுகளுக்கு இந்தியர்கள் செல்வதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது

அங்குள்ள கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்ட போது அவர்களை நோக்கி பயங்கரவாதிகள் சுட்டதால் இந்த மோதல் நிகழ்ந்தது ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த அல்டாப் புகாரி தலைமையிலான அப்னி கட்சி பிரதிநிதிகளை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் அப்போது ஜம்மு காஷ்மீரில் ஒட்டுமொத்த வளர்ச்சியை ஏற்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பார் என திரு அமித்ஷா உறுதி அளித்தார் ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அடுத்த சில மாதங்களில் கண்கூடாக காண முடியும் என்றும் அவர் கூறினார் அந்த மாநிலத்தில் மக்கள் தொகையில் மாற்றம் ஏற்படுத்தும் அரசின் நடவடிக்கையில் எந்த உள்நோக்கமும் இல்லை எனவும் அதுபோன்று பரப்பப்படும் தகவல்கள் அடிப்படை ஆதரமற்றது என்றும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீர் குறித்த விவகாரத்தில் அனைத்து தரப்பு மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் அரசு பணியாற்றும் என்றும் அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் மத்திய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் எந்த பாகுபாடும் காட்டப்பட மாட்டாது என அவர் உறுதி கூறினார் அங்கு வேகமான பொருளாதார வளர்ச்சி ஏற்பட விரைவில் தொழில் கொள்கை அறிவிக்கப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இடஒதுக்கீடு விவகாரத்தில் குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் குஜ்ஜர் நொமாட்ஸ் உள்ளிட்ட இதர வகுப்பினர்களுக்கு எந்த அநீதியும் இழைக்கப்படமாட்டாது என்றும் திரு அமித்ஷா கூறினார் மத்திய பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் குழப்பம் காரணமாக ஜெய்பூரில் தங்கியிருந்த காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்று போபால் வந்தடைந்தனர் நாளை மத்தியப்பிரதேச சுட்டப்பேரவை கூட இருப்பதால் அதில் பங்கேற்குமாறு அவர்களுக்கு கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேபோல நாளை நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்குமாறு பிஜேபி சுட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஹரியானாவில் தங்கியுள்ள இந்த உறுப்பினர்கள் எவரும் இன்னும் போபால் வந்து சேரவில்லை

இதையடுத்து நாளை சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்று பெரும்பான்மையை நிருபிக்குமாறு முதலமைச்சர் திரு கமல்நாத்துக்கு அம்மாநில ஆளுநர் திரு வால்ஜி டாண்டன் உத்தரவிட்டுள்ளார் கடலில் மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு ஆயுள் காப்பீடு அளிக்கும் திட்டத்திற்கு நாடாளுமன்றக்குழு பரிந்துரை செய்துள்ளது

விரும்பி கேட்பவர்களுக்கு மட்டுமே கம்பளிப்போர்வை வழங்கப்படும் எனவும் தலையணை தலையணை உரை மற்றும் படுக்கை விரிப்பு வழங்கப்படுவது வழக்கம்போல் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குளிர்சாதன பெட்டிகளில் உள்ள திரைச்சீலைகள் அகற் ப்படுவதாகவும் இந்த நடவடிக்கை மறு உத்தரவு வரும் வரை நீடிக்கும் எனவும் கூப்பட்டுள்ளது ரயில் பெட்டிகளின் உள்ளேயும் வெளியேயும் கிருமி நாசினி தெளிக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது